கோவிந்த் இன்று வழங்கினார்

அரவக்குறிச்சி ஒட்டபிடாரம் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது

அனைத்துக் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தினர்

முக்கியத் தீவிரவாதி சுட்டுக்கொல்லப்பட்டான் இனி விரிவான செய்திகள் நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகளை குடியரசு தலைவா் திரு ராமநாத் கோவிந்த் இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தென் ஆப்பிரிக்க அரசியல் தலைவர் பிரவீன் கோர்தன் சிஸ்கோவின் முன்னாள் தலைவர் ஜான் சேம்பாஸ் நாடாளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றிய கியமுண்டா சுக்தேவ் சிங் தின்ஷா ஹுக்கும்தேவ் நாரயண் யாதவ் மலையாள திரைப்பட நடிகர் மோகன்லால் மற்றும் மறைந்த பத்திரிக்கையாளர் குல்தீப் நய்யாா் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருதுகளை வழங்கினாா் தமிழகத்தை சே்ந்த கண் மருத்துவர் ஆர் வி ரமணி பங்காரு அடிகளார் பிரபுதேவா பாடகள் சங்கர் மகாதேவன் இசைக் கலைஞர் ட்ரம்ஸ் சிவமணி டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் ஆகியோ் பத்மஸ்ரீ விருது பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அருண்ஜேட்லி ஆகியோரும் கலந்து கொண்டனர்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் திராள் அருகே உள்ள பிங்லீஷ் பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த கவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை நேற்றிரவு சுற்றி வளைத்தனர் அப்போது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டதையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது இன்று காலை வரை நீடித்த இந்த சண்டையின் போது முதாஸீர் அகமது கான் உள்ளிட்ட இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ரானுவ உயரதிகாரி ஸ்ரீநகரில் தெரிவித்துள்ளார்

முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்திற்கு எதிரான ஐஎன்எஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய சிபிஐக்கு தில்லி உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி திரு ப சிதம்பரம் தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான விசாரணையின் போது இந்த அனுமதியை வழங்கிய நீதிபதி சுனில் கௌர் முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை மீண்டும் ஒத்திவைத்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் மக்களவை தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தவையும் நடத்த வேண்டும் என்ற பிஜேபி அல்லாத பிற கட்சிகளின் கோரிக்கைகளை பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது இத்தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சட்டப்பேரவைத் தேர்தலையும் நடத்துமாறு கஷ்மீருக்கு சென்ற தேர்தல் ஆணைய குழுவிடம் அம்மாநில அரசியல் கட்சிகள் வலியுறத்தி இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு பாதுகாப்பான சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவது எப்படி சாத்தியமற்றதாகிவிடும் என்றும் அக்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது அருள்மிகு மீனாட்சி குந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரையில் மக்களவை தேர்தல் தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்திருவிழா தேதி பற்றிய விளக்கத்தை வழங்குமாறு மதுரை மாவட்ட ஆட்சியரை தாம் கேட்டுக்கொண்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரத சாஹு எமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார்

அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த மூன்று தொகுதிகளில் மட்டும் இடைத்தேர்தலை தள்ளிவைத்திருப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பான நடவடிக்கை என்றும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

திமுக கூட்டணி கட்சிகள் இடையேயான தொகுதி பங்கீடு விவரம் இன்றிரவு அல்லது நாளை வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதையடுத்து பல்வேறு மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் பணிகளை தொடங்கி உள்ளனர் சென்னையில் தேர்தல் நடத்தை விதிகளை கடைபிடித்தல் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி பெற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் முறைகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு பிரகாஷ் அனைத்துக் கட்சி பிரதிகளுடன் ஆவோசனை நடத்தினார்

சிதம்பரம் மக்களவை தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளி வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய செயலி மூலம் கைப்பேசியில் தங்களது சுய விவரங்களை பதிவு செய்துக்கொண்டால் வாக்குச்சவாடியில் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என இத்தொகுதி தேர்தல் அதிகாரியான அரியலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார்

சேலம் மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் எந்தெந்த இடங்களில் பேனர் மற்றும் தலைவர்களின் புகைப்படங்களை வைக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக ஆட்சியர் திருமதி ரோஹினி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளப் பிரச்சாத்தை கண்காணிக்க வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

திரையரங்குகளில் ஒடும் அரசு விளம்பரங்கள் இன்றைக்குள் நிறுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களும் மக்களவை தேர்தலில் சிரமமின்றி வாக்களிக்க பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அனைத்துக்கட்சி ஆவோசனை கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு கதிவரன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததையடுத்து மகாத்மா காந்தி திருவள்ளுவர் அம்பேத்கர் ஆகியோரின் சிலைகள் மற்றும் படங்கள் தவிர மற்ற அனைத்து சிலைகள் மற்றும் படங்களும் முழுமையாக மறைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ராஜாமணி தெரிவித்துள்ளார்

நீலகிரி தொகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கால் ஆன கொடி உள்ளிட்ட தேர்தல் சம்மந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திரு இன்னசன்ட் திவ்யா எச்சரித்தள்ளார் நீதிமன்றங்களில் கண்காணிப்பு கேமிரா பொருத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமது அறையில் கன்காணிப்பு கேமிரா பொருத்த உத்தரவு பிறப்பித்தும் அதனை அமல்படுத்தாதது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு நீதிபதி திரு எஸ் எம் சுப்ரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார் காவல் துறை ஐஜி திரு முருகன் மீதான பாலியல் புகார் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி திரு எஸ் எம் சுப்ரமணியம் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் தமது அறையிலும் சிசிடிவி கேமிரா பொருத்த நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது நீதிமன்றம் மற்றும் நீதிமன்ற வளாகத்தை போல நீதிபதிகள் அறைகளிலும் மக்களுக்கான பொது இடமாகத்தான் கருத வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிபதி தமது அறையில் கண்காணிப்பு கேமிரா பொருத்த நீதிமன்றத்தில் நிதி இல்லாவிட்டால் அதற்கான செலவை தாமே ஏற்றுக்கொள்வதாக தெரிவிக்கார் இதளிடையே மற்றொரு வழக்கை விசாரித்த நீதிபதி திரு சுப்ரமணியம் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரை கண்டுபிடிக்க அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் திடர் சோதனை நடத்துமாறு லஞ்ச ஒழிப்புத் துறையை அறிவுறுத்தியுள்ளார்